இன்று புதுதில்லியில் திறந்துவைத்து மாணவர்களுடன் கலந்துரையாடுகிறார்

கிரீஷ் சந்திரமுர்மு இன்றுகாலைபதவியேற்றுக் கொண்டார்

அறிவிக்கப்பட்டுவருவதாகமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிகூறியுள்ளார்

இந்தியாவில் நடைபெறும் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது துய்மைபாரத இயக்கம் தொடர்பானவிழிப்புணர்வு மையத்தைபிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுதில்லியில் திறந்துவைக்கிறார்

அவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடவுள்ளார் திறந்தவெளிகழிப்பிடத்திலிருந்துபொதுமக்களைவிடுவித்து சுகாதாரபழக்கத்தைஏற்படுத்தும் வகையில் தூய்மைபாரதம் இயக்கம் தொடங்கப்பட்டது தூய்மைபாரததிட்டத்தின் செயல்பாடுகளைபொதுமக்கள் அறிந்துகொள்ளும் வகையில் இந்தமையத்தில் ஒலிஒளிகாட்சிகளுக்குஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

காயமடைந்தவர்களுக்குமருத்துவமனையில் சிகிச்சைஅளிக்கப்பட்டுவருகிறது இந்தவிபத்துகுறித்துகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழகமுதலமைச்சர் திரு எடப்பாடிபழனிசாமிஆகியோர் ஆழ்ந்தவேதனையைதெரிவித்துள்ளனர்

இந்நிலையில் விபத்துநிகழ்ந்த இடத்தை வெளியுறவுத் துறை இணையமைச்சர் திரு முரளிதரன் இன்றுகாலைநேரில் பார்வையிட்டுஆய்வு செய்தார்

ஹர்தீப்சிப் பூரி கோழிக்கோடுவிரைந்துள்ளார்

மீட்புப் பணியில் தேசியபேரிடர் மீட்புப் படையினரும் மாநிலதீயணைப்புப் படையினரும் ஈடுபட்டுள்ளனர் உயிரிழந்தஅனைவரும் தேயிலைத் தோட்டத் தொழிலாளர்கள் எனதெரியவந்துள்ளது

நாட்டின் தலைமைகணக்காயராகதிரு கிரீஷ் சந்திரமுர்மு இன்றுகாலைபதவியேற்றுக் கொண்டார் அவருக்குகுடியரசுத் தலைவர் திரு ராம் நாத் கோவிந்த் பதவிப் பிரமாணம் செய்துவைத்தார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்தநிகழ்ச்சியில் குடியரசுதுணைத் தலைவர் திருவெங்கையநாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்தியஅமைச்சர்கள் உட்படபலர் கலந்தகொண்டனர் இதற்குமுன்பு திரு கிரீஷ் சந்திரமுர்மு ஜம்முகாஷ்மீர் யூனியன் பிரதேசதுணைநிலைஆளுநராகபதவிவகித்தார்

இதனையடுத்து

இந்தஎண்ணிக்கையும் சேர்த்து

இன்றுசேலத்தில் இந்தநோய் தடுப்புப் பணிகள் குறித்துஆய்வு மேற்கொண்டுஅவர் பேசினார் நோய் தொற்றுகாலத்திலும் வளர்ச்சித் திட்டப்பணிகள் தங்குதடையின்றிநடைபெற்றுவருவதாகஅவர் கூறினார்

இன்று தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் நாட்டிலேயேதமிழகத்தில்தான் இந்தநோய் தொற்றுக்கானபரிசோதனைஅதிகஅளவில் மேற்கொள்ளப்பட்டுவருவதாகக் கூறினாா் தமிழகத்தில் மாநகராட்சிபகுதிகளில் ஆண்டுவருமானம் பத்தாயிரம் ரூபாய்க்கும் குறைவாகஉள்ளவழிபாட்டுத் தலங்களில் நாளைமறுநாள் முதல் பொதுமக்கள் தரிசனத்துக்காகமாநிலஅரசுஅனுமதிஅளித்துள்ளது சென்னைமாநகராட்சிப் பகுதியில் மாநகராட்சிஆணையரிடமும் இதரமாநகராட்சிப் பகுதிகளில் சம்பந்தப்பட்டமாவட்டஆட்சியர்களிடமும் இதற்கானஅனுமதியைபெறவேண்டுமென்றுமாநிலஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது மாநிலத்தில் ஒட்டுநர் பயற்சிபள்ளிகளும் நாளைமறுநாள் முதல் செயல்படஅனுமதிக்கப்பட்டுள்ளது இளைஞர்களின் மேம்பாடுமற்றும் வேலைவாய்ப்புக்குபிரதமர் திறன் திரு நரேந்திரமோடிதலைமையிலானமத்தியஅரசுஅதிகமுக்கியத்துவம் அளிக்கிறது

செகண்ட்ஸ் ஜம்முகாஷ்மீர் யூனியன் பிரதேசதுணைநிலைஆளுநராகநியமிக்கப்பட்டுள்ளதிரு மனோஜ் சின்ஹா ப்ரீநகரில் நேற்றுஉயரதிகாரிகளுடன் ஆலோசனைநடத்தினார் என்று இந்தக் கூட்டத்தில் தெரிவித்தஅவர் இளைஞர்களுக்குவேலைவாய்ப்பைஅதிகரிக்கும் வகையில் திட்டங்களையும் கொள்கைகளையும் வகுக்குமாறுஅதிகாரிகளைகேட்டுக் கொண்டார்